பன்னீர்செல்வம் இன்று அடிக்கல் நாட்டினார்

இதனைத் தொடர்ந்து பிரதமர் தெற்கு குஜராத் பகுதியில் அமைந்துள்ள நவ்ஸாரியில் நிராலி புற்றுநோய் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் தொடா்ந்து தாத்ரா நாஹா்ஹவேலி தலைநகா் சில்வாஸா சாய்லியில் புதிய மருத்துவக்கல்லூரிக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் தூய்மை விழிப்புண்வின் ஒருபகுதியாக வீடு வீடாக குப்பைகளை சேகரிக்கும் ஆரோக்யா செயலியை துவக்கி வைக்கும் அவர் தாத்ரா நாஹர்ஹவேலியில் திடக்கழிவு டிஜிட்டல் மேலாண்மை திட்டத்தையும் துவக்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் மும்பை செல்லும் பிரதமர் அங்கு தேசிய திரைப்பட அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிறார்

ஏற்கனவே உத்தரப்பிரதேச மாநிலம் அலிஹாரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நாட்டின் முதலாவது ராணுவ வழித்தடம் தொடங்கப்பட்ட நிலையில் இரண்டாவது ராணுவ வழித்தடம் மூலம் பல புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது

தமிழகம் பெரிய அளவிலான மோட்டார் வாகன உற்பத்தி மையமாக திகழ்வதால் ராணுவ தளவாட வழித்தடம் தமிழகத்தில் அமைக்கப்படுவதாக பாதுகாப்பு உற்பத்தி பிரிவு செயலர் திரு அஜய் குமார் தெரிவித்துள்ளார்

குஜராத்தில் நடைபெறும் சர்வதேச எழுச்சி மாநாட்டில் இன்று வர்த்தக உரையாற்றிய அவர் ஆப்பிரிக்க நாடுகளில் அமைதி பாதுகாப்பை உறுதிசெய்வது தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஐ

வுடன் இணைந்து இந்தியா பணியாற்றுவதாக கூறினார் ஆப்பிரிக்காவின் ஐந்தாவது பெரிய முதலீடு நாடாக இந்தியா திகழ்வதாக அமைச்சர் தெரிவித்தார்

மம்தா பானர்ஜி தலையில் கொல்கத்தாவில் இன்று எதிர்க்கட்சிகளின் கூட்டம் நடைபெறுகிறது தோ்தலில் பிஜேபிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை வரும் மக்களவைத் ஒருங்கிணைக்க நடைபெறும் இக்கூட்டத்தில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சமாஜ்வாடிக் கட்சித்தலைவா் திரு அகிலேஷ் யாதவ் மதசாா்பற்ற ஜனதா தள தலைவா் திரு ஹெச் டி தேவகவுடா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

இக்கூட்டத்தின் முன்னோடியாக ஒற்றுமை இந்தியா பேரணியும் நடைபெறுகிறது

லாலு பிரசாத்தின் மனைவி ராப்ரிதேவி மற்றும் மகன் தேஜறீ யாதவ் ஆகியோருக்கும் இந்த இடைக்கால ஜாமீன் நீட்டிக்கப்பட்டுள்ளது

பன்னீர்செல்வம் மதுரையில் இன்று அடிக்கல் நாட்டினார் இத்திட்டத்தின்கீழ் பெரியார் பேருந்து நிலையத்தை சீரமைப்பது ராஜா மில் சாலை முதல் குருவிக்காரன் சாலை வரை உள்ள வைகை கரை புனரமைப்பு நவீன வாகன நிறுத்துமிடம் மீனாட்சியம்மன் கோவில் திருமலை நாயக்கர் மஹாலை சுற்றியுள்ள பகுதிகளை சீரமைத்தல் உள்ளிட்டவை இதில் அடங்கும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு செல்லூர் கே ராஜு திரு

உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

செங்கோட்டையன் திரு கருப்பணன் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர்

நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டிரெட்டி பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில அமைச்சர்கள் திரு

தங்கமணி டாக்டர்

சரோஜா ஆகியோர் இன்று தொடங்கிவைத்தனர்

இதேபோல் அரியலூர் மாவட்டம் கோக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை அரசு தலைமைக் கொறடா திரு

சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இப்பல்கலைகழக விடைத்தாள்கள் திருத்தத்தில் ஏராளமான குளறுபடிகளும் ஊழல்களும் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நன்றாக தேர்வு எழுதிய மாணாக்கர் தோல்வியடைவதும் சரியாக தேர்வு எழுதாத மாணாக்கர் அதிக அமதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதும் இப்பல்கலைகழகத்தில் நடைபெறுவதாக அவர் குறை கூறினார் இந்நிலையில் புதிய தேர்வு விதிகள் நடைமுறைப்படுத்துவது கடினம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூசத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருக்கல்யாண உற்சவம் நாளையும் தேரோட்டம் நாளை மறுநாளும் நடைபெறுகின்றன இதனிடையே பாத யாத்திரையாக பழனிக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக மலைக்கோவில் பாதை ஒருவழிப் பாதையாக மாற்றப்பட்டுள்ளது பக்தர்கள் மலை ஏறுவதற்கு யானைவழிப் பாதையும் இறங்குவதற்கு படிப் பாதையையும் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

இம்மாவட்ட வட்டார அலுவலகங்களில் மானிய விலையில் விற்கப்படும் பயிர் விதைகளை வாங்க விரும்பும் விவசாயிகள் தத்தம் பகுதி வேளாண் மையங்களை அணுகி பயன் பெறலாம் என மாவட்ட வேளாண் துணை இயக்குநர் திரு ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார்